இன்றுகாலைசெயல்பாட்டுக்குவந்துள்ளது

தொற்றுகாலகட்டத்தில் குழந்தைகளுக்கானஉயிர்காக்கும் உலகம் முழுவதும் தடுப்பூசிகள் கிடைப்பதுகுறைந்துவருவதுஆபத்தானதுஎன்றஉலகசுகாதாரநிறுவனமும் யுனிசெஃப் அமைப்பும் தெரிவித்துள்ளன

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இந்தியா ஐரோப்பியநாடுகளிடையேயானஉறவைமேலும் வலுப்படுத்ததமதுதலைமையிலானஅரசுகடமைப்பட்டுள்ளதாகதெரிவித்தபிரதமர் மோடி திரு முக்கியமானதுறைகளில் நீண்டகாலஒத்துழைப்பு அவசியம் என்றார் பயனடையக்கூடிய ஒப்பந்தங்களைகுறிப்பிட்டகாலவரம்பிற்குள் இருதரப்பினரும் நிறைவேற்றுவதுஅவசியம் என்றும் அவர் தெரிவித்தார்

உர்சுலாவொன்டேர் லேயன் ஆகியோரும் உரையாற்றினர்

ஊரடங்கின்போது

அதேநேரத்தில் பொதுமக்கள் நலன் கருதி ரேஷன் கடைகள் பால் விற்பனைநிலையங்கள் காய்கறிமற்றும் இறைச்சிக் கடைகள் தொடர்ந்துதிறந்திருக்கும் என்றும் வழிபாட்டுத் தலங்கள் அனைத்தும மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுப்போக்குவரத்தசேவைக்குஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளபோதிலும் தளியார் வாகனங்களைப் பொறுத்தவரைஅத்தியாவசியசேவைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

இதையடுத்து

ஆச்சார்யா ஸ்ரீ புருஷோத்தம் பிரியாதாஸ் ஜி சுவாமி ஸ்ரீ மகராஜ் மறைவுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

சுவாமிகளுடன் தாம் நடத்தியகலந்துரையாடல் வாழ்வில் மறக்கமுடியாததுஎன்றும் சமூகத்திற்குஅவர் ஆற்றியுள்ளபணிகளைமக்கள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் மகாராஷ்ட்ரமாநிலதேர்தல் ஆணையத்தின் முதல் பெண் ஆணையருமானதிருமதி நீலாசத்யநாராயன் இன்றுகாலைகாலமானார்

மகாராஷ்ட்ரமாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் அவரதுமறைவுக்குஅம்மாநிலத்தில் உள்ளபல்வேறுஅரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குஜராத் மாநிலத்தில் இன்றுகாலைலேசானநிலநடுக்கம் ஏற்பட்டது

அம்ரேலி மோர்பி சுனாகத் ஆகியமாவட்டங்களில் நிலஅதிர்வுகள் உணரப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தநிலநடுக்கத்தால் உயிரிழப்போ பொருட்களுக்குசேதமோஏற்படவில்லைஎன்றுசெய்திகள் தெரிவிக்கின்றன

மாநிலஅளவில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது

கேபி அன்பழகன் கூறினார்

நோய்த் தொற்றுகாரணமாக இப்பணிகள் பல இடங்களில் தடைபட்டுள்ளதாகவும் இதனால் குழந்தைகளுக்குபோதியஅளவு தடுப்பூசிபோடப்படவில்லைஎன்றும் அவைதெரிவித்துள்ளன